பிரதமர் திரு நரேந்திர மோடி ஏழு நாள் அரசுமுறை பயணமாக புதுதில்லியிலிருந்து அமெரிக்கா புறப்பட்டார் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி வகித்த விஜயா தகில் ரமானியின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் ஏற்றுக் கொண்டார்

சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் டாக்டர் விற்யபாஸ்கர் கூறியுள்ளார் நவீன காலத்திற்கு ஏற்றவாறு இளைஞர்கள் தமிழ்மொழியில் புதிய வார்த்தைகளை உருவாக்கி வருவதாக மாநில தமிழ்வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு பாண்டியராஜன் பிரபலப்படுத்தி கூறியுள்ளார் உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் பஜ்ரங் புனியா மற்றும் ரவி தாஹியா ஆகியோர் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஏழு நாள் அரசுமுறை பயணமாக புதுதில்லியிலிருந்து அமெரிக்கா புறப்பட்டார் புறப்படுவதற்கு முள் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தமது பயணம் உலகத் தலைவர்களை சந்தித்து ஆலோசனைகளை மேற்கொள்வதற்கு பெரும் வாய்ப்பாக அமையும் என்று எதிர்ப்பார்ப்பதாக கூறியுள்ளார் ஐ நா பொதுக்குழுக் கூட்டத்திற்கு இடையே அவர் பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார்

அமெரிக்க அதிபரை சந்திப்பதற்கு ஆவலாக இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் ஹூஸ்டனில் ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்தில் அதிபர் டொனால்டு டிரம்ப் கலந்து கொள்வதை ஆவலாக எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்தார் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி வகித்த திருமதி விஜயா தகில் ரமானியின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டது குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் அவரது ராஜினாமாவை ஏற்றுக் கொண்டார் இதனையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதியாக உள்ள திரு வினித் கோத்தாரியை தலைமை நீதிபதி அலுவலக பொறுப்பு வகிப்பதற்கான ஆணையை பிறப்பித்தார் இந்த உத்தரவு மத்திய அரசின் சட்ட இதழில் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் கோயில் நிலங்களை ஆக்கிரமித்தவர்களுக்கு பட்டா வழங்கும் வகையிலான அரசாணையிள் கீழ் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்று தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது

இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் சத்தியநாராயணன் மற்றும் சேஷசாயி அமர்வு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் கோயில் சொத்துக்களை பாதுகாக்கும் பொறுப்பு இந்து சமய அறநிலையத்துறை ஆணையருக்கு உள்ளது என்றும் இந்த அரசாணை சொத்துக்களை விற்பதற்கு அவர்களை நிர்பந்திக்கும் வகையில் இருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர்

விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சைக்கான புதிய மையத்தை மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் நேற்று திறந்து வைத்தார்

இந்த மருத்துவமனையில் புதிய இதய சிகிச்சை மையம் சி டி ஸ்கேன் வசதி பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு மையம் ஆகியவை திறக்கப்பட்டுள்ளன

சென்னைக்கு அடுத்தபடியாக மாவட்ட அளவில் முதன்மை மருத்துவமனையாக விழுப்புரம் மருத்துவமனை செயல்படும் என்று அவர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு சி வி சண்முகமும் கலந்து கொண்டார் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை போராட்டத்தின்போது நிகழ்ந்த வன்முறைச் சும்பவங்கள் குறித்த இரண்டு வழக்குகள் மீதான அறிக்கையை மூடி முத்திரையிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ சமர்ப்பித்து இந்த வழக்கு தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணை குறித்த அனைத்து விவரங்களும் சமர்ப்பிக்கப்பட்டன

நவீன காலத்திற்கு ஏற்றவாறு இளைஞர்கள் தமிழ்மொழியில் புதிய வார்த்தைகளை உருவாக்கி பிரபலப்படுத்தி வருவதாக மாநில தமிழ்வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு க பாண்டியராஜன் கூறியுள்ளார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நேற்று நடைபெற்ற தமிழ் இணைய மாநாட்டின் துவக்க விழாவில் பேசிய அவர் சொற்குவை என்ற இணையதளத்தின் மூலம் புதிய தமிழ் சொற்களை உருவாக்கலாம் என்றும் தமிழ்மொழியை பாதுகாப்பதற்கு இளைஞர்கள் சொற்படை வீரர்களாக மாற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் நீதிமன்றங்களில் வெளியாகும் நூற்றுக்கணக்கான தீர்ப்புக்களை தமிழ்மொழியில் மாற்றுவதற்கு தேவையான மென்பொருள் இல்லாத காரணத்தால் சிரமம் ஏற்பட்டிருப்பதாகவும் இதற்கான செயலியை உருவாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார்

இந்த விழாவில் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கணிப்பொறியால் ஏற்றுக்கொள்ளப்படாத மொழி வளராது என்றும் புதிய தொழில்நுட்பத்தை மொழியின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்றும் கூறினார் தமிழ் வழியில் பொறியியல் கல்வி கற்பதற்கு மாணவர்களை அரசு ஊக்குவித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார் தமிழர்களின் தொன்மை வாய்ந்த வரலாற்று சான்றான கீழடி ஆய்வறிக்கையை அமைச்சர் திரு பாண்டியராஜன் வெளியிட்டதற்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார்

கீழடியில் சர்வதேச தரத்திலான அருங்காட்சியகம் அமைப்பதற்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும் என்று திருஸ்டாலின் கூறியுள்ளார்

மாவட்ட ஆட்சியர்களும் பல்வேறு துறைகளின் உதவி செயலர்களும் மாற்றப்பட்டுள்ளனர்

இருவரிச் செய்திகள் கார் நிகோபார் தீவு பகுதியில் அனுமதியின்றி நுழைந்த மியான்மர் நாட்டைச் சேர்ந்த சிறிய கப்பலை இந்திய கடலோர காவல்படை பறிமுதல் செய்து அந்தமான் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தது அமெரிக்க அதிபர் டோனால்டு ட்ரம்ப் பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான் கானை வரும் திங்கட்கிழமை அன்று சந்திக்கிறார்

சவுதி அரேபியாவில் சென்ற வாரம் நிகழ்ந்த குண்டுவெடிப்புக்கு பின்னர் கச்சா எண்ணெய் உற்பத்தியை அந்நாட்டு அரசு முழு அளவிற்கு உயர்த்த முடிவு செய்துள்ளது

தமிழக அரசின் உயர்ந்த உழைப்பாளர் விருதுகளையும் மாநில தொழிற்சாலை நிர்வாகத்தினருக்கு பாதுகாப்பு விருதுகளையும் தொழிவாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் நிலோபர் கபில் நேற்று வழங்கினார் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே தோட்டக்கலை திட்டங்கள் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதிஇன்னசென்ட் திவ்யா கூறியுள்ளார் காஞ்சிபுரம் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் குடிமராமத்து திட்டப் பணிகளை பொதுப்பணித்துறை மற்றும் மாவட்ட அதிகாரிகள் நேற்று ஆய்வு செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தூய்மை பாரத் இயக்கத்தின் மூலம் முற்றிலும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் இல்லாத மாவட்டமாக உருவாக்கும் வகையில் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேற்று தொடங்கி வைத்தார்

விளையாட்டுச் செய்திகள் கஜகிஸ்தானில் நடைபெற்ற உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் பஜ்ரங் புனியா மற்றும் ரவி தாஹியா ஆகியோர் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர்

இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றதையடுத்து இவர்கள் அடுத்த ஆண்டு டோக்கியோவில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் விளையாட்டுக்களில் பங்கேற்பதற்கு தகுதி பெற்றுள்ளனர் உலக ஆடவர் குத்துச்சண்டை சேம்பியன்ஷிப் போட்டியில் ஆசிய சேம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் அமித் பங்கல் இன்று ரஷ்யாவில் நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் உஸ்பெகிஸ்தானின் சகாபுதீன் ஜோய்ரோவை எதிர்கொள்கிறார்